நாட்டின் ஏவுகணை மனிதன் என்று அழைக்கப்படும் முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர்

ஜே

நாடுமுழுவதும் திரை அரங்குகள் இன்றுமுதல் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் திறக்கப்பட்டுள்ளன

தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் சேவை நாளைமுதல் மீண்டும் தொடங்குகின்றன

ஜே

இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் குடியரசு தலைவராகவும் சிறந்த விஞ்ஞானியாகவும் கலாம் ஆற்றிய சேவையை நினைவு கூர்ந்தார் மத்திய அமைச்சர்கள் திரு அமீத்ஷா திரு ராஜ்நாத் சிங் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோரும் கலாமுக்கு ட்விட்டர் மூலம் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வெளியிட்டுள்ள செய்தியில் காலத்தால் அழியாத கலாமின் பிறந்ததினத்தில் அவரை வணங்கி போற்றுவதாக குறிப்பிட்டுள்ளா்

அறிவித்ததையடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கற்றல் கிரகம் வளம் மற்றும் அமைதி என்பதே இந்நாளின் கருப்பொருளாகும்

மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் திரைப்பட பிரிவு சார்பில் கலாமின் பிறந்ததினத்தை முன்னிட்டு மக்களின் குடியரசு தலைவர் என்ற ஆவணப்படம் சமூக ஊடகங்களில் இன்று திரையிடப்படுகிறது

பிக்கி சார்பில் நடைபெற்ற காணொலி மாநாட்டில் புதுதில்லியிலிருந்து பேசிய அவர் மருந்து உற்பத்தி துறையில் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இது மிகவும் சரியான தருணம் என குறிப்பிட்டார்

பிரகலாத் சிங் படேல் நாட்டில் உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் மாநாடு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் தலைமையில் இன்றும் நாளையும் காணொலி மூலம் நடைபெறுகிறது இம்மாநாட்டில் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் கலந்துகொண்டு தமிழகத்தில் கோவிட் சூழலில் சுற்றுலாத் துறையின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைப்பார் என தெரிகிறது முன்னதாக கடந்த மேமாதம் கோவிட் காலகட்ட சவால்கள் குறித்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுற்றுலாத்துறை செயலர்களுடன் திரு பிரகலாத் சிங் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது

சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நமது பங்களிப்பாக தனிநபர் வாகனங்களின் பயன்பாட்டை பெருமளவில் குறைக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஔரங்காபாத் ரோட்டாஸ் பகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார் முன்னதாக ராஷ்ட்ரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜறீ பிரசாத் யாதவ் மேற்கொண்ட பிரச்சாரத்தின்போது பீகார் மாநிலத்தில் வேலை வாய்ப்பின்மை மிகப்பெரிய பிரச்னையாக உருவெடுத்துள்ளது என குற்றம் சாட்டினார்

ஒவ்வொரு காட்சி முடிந்தவுடனும் திரைஅரங்குகள் முழுவதும் சானிடைசரால் சுத்தப்படுத்தபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் கோவிட் அச்சம் காரணமாக குறைந்த அளவிலேயே பார்வையாளர்கள் வருகை புரிவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆம்னி பேருந்து தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் கோவிட் தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி நாளைமுதல் இயக்கப்படும் என அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது

மழை எச்சரிக்கை மகாராஷ்ட்ர மாநிலம் தானே பால்கார் மாவட்டங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் மிக கனமழையை குறிக்கும் ஆரஞ்ச் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மும்பையில் நாளைய தினம் அதிதீவிர கனமழையை குறிக்கும் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

இந்நிலையில் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்த பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் அனைத்து உதவிகளையும் வழங்க மத்தியஅரசு தயாராக இருப்பதாக அப்போது உறுதியளித்தார்

கொசஸ்தலை திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கரையோர பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினமும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

நீலகிரி மலைரயில் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குன்னூரிலிருந்து உதகமண்டலத்திற்கு பயணிகள் இன்றி மலைரயில் இன்று இயக்கப்பட்டது

சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவிலில் நாளைமுதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது